சீக்கிய மதத் தலைவர் குருநானக்கின் நினைவிடம் அமைந்துள்ள பாகிஸ்தானின் கர்தாபூர் செல்வதற்கான வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார்

பங்களாதேஷின் கேப்புபாராவுக்கும் இடையே நள்ளிரவு கரையைக் கடந்தது

இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இந்திய நீதித்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வானொலி மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக நேற்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமா் அனைவரும் இந்த தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்றார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் புதிய அத்தியாயம் படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் மிகவும் சிக்கலான பிரச்னைகளுக்குக் கூட அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் தீர்வை ஏற்படுத்த முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் எடுத்துக் காட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த தீாப்பு காரணமாக நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளதாகவும் உலகிலேயே நீதியை நிலைநிறுத்தும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு இந்த நாள் சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் மன்னதாக அபோக்கியில் நீண்டகாலமாக நிலுவையில் இருந்து வந்த சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான பிரச்னைக்கு தீர்வை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கின் மேல் முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன்கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் அதில் ராமர் கோவில் கட்ட அறக்கட்டளையை அரசு ஏற்படுத்த வேண்டுமென்றும் தீர்ப்பு வழங்கியது ஐந்து நீதிபதிகளும் ஒருமனதாக அளித்த இந்த தீர்ப்பில் மசூதி கட்டுவதற்காக ஐந்து ஏக்கர் நிலத்தை சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு அயோத்தியாவில் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி நிலம் விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்றத் தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது நாட்டு மக்கள் அனைவரும் முழுமனதுடன் வரவேற்க வேண்டுமென்று கூறியுள்ள அக்கட்சி அமைதி நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை நிலைநாட்ட தொடர்ந்து செயலாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக காங்கிரஸ் காரியக்கமிட்டி கூறியுள்ளது சுட்டத்தின் ஆட்சியையும் மதச்சார்பற்ற தன்மையையும் நிலைநாட்டுவதில் இந்தத் தீர்ப்பு முக்கியமானது என்று சுமாஜ்வாதிக் கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதியும் தீர்ப்பை வரவேற்றுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் இந்தத் தீர்ப்பு யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ இல்லையென்றார் கடந்தகால சிக்கல்களை மறந்து ராமர்கோவில் கட்ட இணைந்து செயலாற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்களுக்கு திருப்தியை தரவில்லை என்றாலும் அதை மதிப்பதாக அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்டவாரியம் கூறியுள்ளது

மக்கள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அயோத்தியில் பராவாஃபாத் மற்றும் கார்த்திக் பூர்ணிமா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அயோத்தி நிலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் பலப்படுத்தியுள்ளனர் மகாராஷ்டிராவில் தளிப்பெரும் கட்சி என்ற முறையில் புதிய ஆட்சியமைக்க முடியுமா என்பது பற்றி தெரிவிக்குமாறு பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு தேவேந்திர பட்நாவிஸை அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நிலையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராயும் வகையில் ஆளுநரிடமிருந்து தங்களுக்கு அழைப்பு வரப்பெற்றள்ளதாகவும் இது அரசியல் சாசன நடைமுறையின் ஒருபகுதிதான் என்றம் அம்மாநில பிஜேபி நிர்வாகி திரு சுதிர் முங்கந்த்வார் தெரிவித்துள்ளார் எனினும் இன்று நடைபெறவுள்ள பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில்தான் புதிய ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் தீர்ப்பை மதித்து புதிய ஆட்சியமைக்க சிவசேனா ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் புதுதில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் முதலீட்டுக்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கூறினார் சீக்கிய மதத்தலைவர் குருநானக் தேவ் ன் நினைவிடம் அமைந்துள்ள பாகிஸ்தானின் காதாபூர் செல்வதற்கான வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி இந்தியாவிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் உத்வேகம் அளிக்கக் கூடியவர் குருநானக் தேவ் என்றார் உண்மையான நன்மதிப்புகள் அடிப்படையில் வாழ நேர்மை மற்றும் தன்னம்பிக்கை அடிப்படையிலாள பொருளாதார முறையை போதித்தவர் குருநானக் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் பாரம்பரிய மற்றம் கலாச்சார செழுமைகளை பாதுகாக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக குருநானக்கின் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார்

பஞ்சாப் மக்களின் நீண்டநாள் கோரிக்கையாள கர்தார்பூர் வழித்தடத்தை நிறைவேற்றியதற்காக அம்மாநில முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு பிரகாஷ்சிங் பாதலும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பிரதமர் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய திரு அம்ரீந்தர் சிங் சீக்கியர்களின் கடந்த எழுபது ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார் தேரா பாபா நானக் பகுதியை மிகப்பெரிய சுற்றுவா தலமாக மாற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் அகாலிதள் தலைவருமான திரு பிரகாஷ்சிங் பாதல் கேட்டுக் கொண்டார் உலகெங்கிலும் மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் சமஸ்கிருதத்தை கற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

நாட்டை ஐந்து பில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்றுவதில் திறன் பயிற்சி பெற்றவர்களின் கக்தி முக்கிய பங்காற்றும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய தொழில் முனைவோர்களுக்காள தேசிய விருதுகளை நேற்று வழங்கிப் பேசிய அவர் தொழில் முளைவோருக்கு அரசு அளைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அதிக அளவிவான இளைஞர்கள் சொந்தத் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரேசிலில் நாளை நடைபெறும் ஒன்பதாவது பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார்

தற்போதைய உலகப் பொருளாதார மற்றும் வர்த்தக சூழ்நிலைகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மீலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் முகமது நபியின் வாழ்க்கை மற்றும் அவரது பணியிலிருந்து நாம் கற்றுக் கொண்டு உத்வேகம் அளடவதுடன் அவர் வலியுறுத்திய சகோதரத்துவம் மற்றும் இரக்க உணர்வை பின்பற்ற வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களுக்கு தமது மீலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புல் புயல் மேற்குவங்கத்தின் சாகர் தீவுக்கும் பங்களாதேஷின் கேப்புபாராவுக்கும் இடையே நள்ளிரவு கரையைக் கடந்தது இது பங்களாதேஷின் சுந்தர்பன் பகுதியை நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நேற்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது

இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் இறுதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன